புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் திறம்பட மேற்கொள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி

தென்கிழக்கு வங்க கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்றதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தேசத்தை அர்ப்பணிப்புடன் காத்து வீரதீரத்துடன் செயலாற்றி எல்லை பாதுகாப்பு படையினர் தனித்துவத்துடன் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார்

எடப்பாடி

வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்களுடனும் அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்ட அவர் தென்மாவட்டங்களில் மழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை அதிகாரிகள் கவனத்துடன் கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் புயலின் நிலையை உணர்ந்து அதற்கேற்றவாறு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுறுத்திய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நிலைப்பாடுகளை எடுக்க வலியுறுத்தினார்

ஜெயக்குமார் திரு

செங்கோட்டையன் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயலை எதிர்கொள்ள தேவையான வழிகாட்டுதலை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாக கூறினார் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் ஆழ்கடலில் இருக்கும் மீனவர்கள் கரைதிரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்

நீர்நிலைகளில் குளிப்பது அருகில் செல்வது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் திரு

இது நாளை காலை புயலாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை அல்லது இரவு இலங்கை கடற்கரையில் திரிகோணமலை அருகே கரையை கடக்கும் இதுமேலும் மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் பகுதிக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாளை தென்காசி ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துகுடி கன்னியாகுமரி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அர்விந்த் தெரிவித்திருக்கிறார்

தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்திருக்கிறார்

நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார்

இந்நாளில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துள்ளார்

அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் எல்லை பாதுகாப்பு படையினர் தங்களது குறிக்கோளான தேசத்தை வாழ்நாள் முழுவதும் காக்கும் கடமையை துணிவுடனும் வீரத்துடனும் வீரத்துடனும் மேற்கொண்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார்

நரேந்திரமோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் காணொலி மூலம் நடைபெற உள்ளது

வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள மத்திய வேளாண்துறை செயலர் திரு

முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற விவசாய சங்க தலைவர்கள் இன்று பிற்பகல் நடைபெற உள்ள பேச்சுவார்தைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு

துாத்துகுடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேளாண் சட்டத்தின் மூலம் பல இடங்களில் சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும் என்றும் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்ய வாய்ப்பு அமையும் என்றும் சுட்டிக்காட்டினார்

உலகளாவிய ஒற்றுமை பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுதல் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

ராஜாமணி தலைமையில் எய்ட்ஸ் தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது

சேலத்தில் விழிப்புணர்வு பேரணியில் எய்ட்ஸ் தொற்றில்லா சமுதாயத்தை உருவாக்க உறுதி மொழி ஏற்கப்பட்டது நாமக்கல்லில் எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பட்டு அலகு சார்பில் ஆட்சித்தலைவர் திரு

கார்த்திகா இன்று துவக்கிவைத்து பேசுகையில்

மீனாட்சி செல்வ நாராயணன் இன்று காலை சென்னையில் மாரடைப்பால் காலமானார்